எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இருமொழிக் கொள்கை தொடர்பான மாநில அரசின் நிலைப்பாட்டை திமுக பாமக உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்றுள்ளன

தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையே தொடர்ந்து பின்பற்றப்படும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக சென்னை தலைமைச் செயகலத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சா் இன்று ஆலோசனை நடத்தினாா் இந்த கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சி மும்மொழிக் கொள்கை தமிழகத்தில் எப்போதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று திட்டவட்டமாகத் தெரிவித்தாா் மத்திய அரசு அறிவித்த புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழிக் கல்வி இடம்பெற்றிருப்பது வேதனையையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார் பல்வேறு கட்டங்களில் மும்மொழி கொள்கைக்கு முந்தைய அரசுகள் எதிா்ப்பு தெரிவித்துள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் தமிழ்நாட்டு மக்களின் உணா்வை ஏற்று மத்திய அரசு அறிவித்த மும்மொழிக் கொள்கையை மறுபரிசீலனை செய்து அந்தந்த மாநிலங்கள் தங்களின் கொள்கைளுக்கு ஏற்ப செயல்படுத்திக் கொள்ள மத்திய அரசு அனுமதிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தமிழ் மொழிக்கோ தமிழர்களுக்கோ பாதிப்பு ஏற்டும்போது அதனை களைய மாநில அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தாா் தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையே தொடர்ந்து பின்பற்றப்படும் என வலியுறுத்தி இக்கூட்டத்திற்குப் பின் அறிக்கை ஒன்றையும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார் மும்மொழி திட்டத்திற்கு முதலமைச்ச் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பாமக நிறுவனர் மருத்துவர் சராமதாசு ஆகியோர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள மற்ற அம்சங்கள் தொடர்பாகவும் தமிழக அரசு விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று திரு முகஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் தேசிய கல்விக் கொள்கைக்கு மாநில அரசு முழுமையாக எதிப்பு தெரிவிக்க வேண்டுமென்று திமுக மற்றும் அதன் தோழமைக் கட்சிகளின் தலைவா்கள் வலியுறுத்தியுள்ளனா்

அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து முதலமைச்சர் தலைமையில் இதனை சாதித்ததாகவும் அவர் தெரிவித்தார்

ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்

பிரகாஷ் தெரிவித்துள்ளார்

சென்னை புரவொக்கத்தில் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு செய்த பின்னர் களப்பணியாள்களுடன் அவர் கலந்துரையாடினார் பின்னா் செய்தியாள்களிடம் பேசிய அவர் அத்தியாவசிய தேவைகளுக்காக விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமே இ பாஸ் வழங்கப்படுகிறது என்று கூறினார் இ பாஸ் வழங்குவதில் முறைகேட்டில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா்

உதயகுமார் கூறினார்

இதனையடுத்து

திருவண்ணாமலை மாவட்டத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின்கீழ் பல்வேறு பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக அங்குள்ள எமது செய்தியாளர் ரவிச்சந்திரன் தெரிவிக்கிறார்

ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி அரசு தொடக்கப் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டிய பின் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள் புத்தக பை போன்றவற்றை வழங்கினார்

கருப்பணன் விவசாயிகளுக்குத் தேவையான உதவிகளை அரசு செய்துவருவதாகவும் கூறினார்

பன்னீர்செல்வம் இன்று தலைமைச் செயலகத்தில் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பகுதியில் தேசிய வேளாண் வளா்ச்சித் திட்டத்தின் கீழ் தரிசு நில மேம்பாட்டுத் திட்டத்தை செய்தி விளம்பரத்துறை அமைச்ச் திரு கடம்பூர் ராஜு இன்று தொடங்கி வைத்தார்

மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் பின்னா் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சா் தற்போதைய சூழலில் சினிமா படப்பிடிப்புக்கு அனுமதி வழங்க இயலாது என்று தெரிவித்தார்

புவியரசன் தெரிவித்துள்ளார்

போட்டிகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கான பயிற்சிகளை மீண்டும் தொடங்குவது குறித்து